பிரதமர் திரு நரேந்திரமோடி இளம் ஐ

எஸ் அதிகாரிகளுடன் நாளை கலந்துரையாட உள்ளார்

நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியாவை புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக மாற்ற ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார்

ராணுவத் தளபதி ஜெனரல் நரவானே விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பதூரியா ஆகியோர் எல்லைப் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்

நரேந்திரமோடி கலந்துரையாட உள்ளார்

எஸ் அதிகாரிகள் முசோரியில் உள்ள லால் பகதார் சாஸ்திரி தேசிய நிர்வாகவியல் பயிற்சி மையம் மற்றும் தெலங்கானாவில் உள்ள சென்னாரெட்டி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் ஐ ஏ எஸ்

எஸ் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுடன் இணைந்து பயிற்சி பெற்றனர் பின்னர் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வில்லபாய் படேல் தேசிய காவல் பயிற்சி மையத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு புலனாய்வு மனித உரிமைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களது பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நாளை காலை நடைபெற உள்ளது

நரேந்திரமோடி பயிற்சி நிறைவு செய்யும் இளம் ஐ பி எஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளார் வங்கிக்கடன்கள் மீதான வட்டி வசூல் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் காணொளி ஆலோசனையின்போது ஊரடங்கு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை சரிசெய்யும் விதமாக செயல்படுத்தப்படும் அவசரகால கடன் உத்தரவாத திட்டம் பகுதியளவு கடன் உத்தரவாதத் திட்டம் உள்ளிட்டவற்றின் முன்னேற்றம் குறித்தும் நிதியமைச்சர் வங்கி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஊரடங்கு கால கடன் தவனையை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசம் முடிவடையும்போது கடன் பெற்றவர்களுக்கு நெருக்கடி ஏற்படாத வகையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறும் நிதியமைச்சர் கேட்டுக் கொண்டார்

நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் கோவிட் ஊரடங்கு காரணமாக ஏற்பட்ட வருவாய் இழப்பு எதிரொலியாக திருப்பிச் செலுத்த முடியாத வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிக்கும் நடைமுறையைக் கைவிட உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் நடைபெற்று வரும் வழக்கில் இன்று பதிலளித்துள்ள மத்திய அரசு வங்கிகள் தான் இந்தியப் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் நிலையில் பொருளாதாரத்தை நலிவடையச் செய்யும் எத்தகைய முடிவையும் மேற்கொள்ள இயலாது என தெரிவித்துள்ளது வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிடுவதில்லை என அரசு முடிவு செய்துள்ள அதேவேளையில் கடன்தாரர்களின் துமையைக் குறைப்பதற்கான நடைமுறைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார் இதேபோன்று ரிசர்வ் வங்கி சார்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கடன் தீர்வை தொடர்பான வழக்கில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை திருப்பிச் செலுத்த முடியாத கடன்களை வாராக் கடனாக அறிவிக்கக் கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் இந்தியாவை புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக மாற்ற பல்வேறு தரப்பினரும் ஒருங்கிணைந்த பணியாற்ற வேண்டியது அவசியமென மத்திய வர்த்தக தொழில்துறை மற்றும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளம் தலைமுறை தொழில்முனைவோர் தான் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க இருப்பதாகக் கூறினார்

கல்லூரிகளில் தொழில் முனைவோர் பாடப்பிரிவுகளைத் தொடங்குவதுடன் கல்வி நிறுவனங்களில் தொழில் பயிற்சி சார்ந்த மீதிப்பீட்டு முறையை புகுத்துவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் நாட்டில் அதிவேக ரயில்களை இயக்க ஏதுவாக ரயில் பாதைகளை ஒட்டி சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதன் ரயில்பாதைகளை பாதுகாப்பானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாகவும் மாற்றுவதோடு குறைந்த செலவில் மின்சார உற்பத்தி செய்யவும் தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரியர் மற்றும் தனியார் சரக்குப் முன்னதாக போக்குவரத்து ஆலோசனை நடத்திய ரயில்வே அமைச்சர் சரக்குகள் மற்றும் தபால்களை நம்பகமான விரைவான மற்றும் குறைந்த கட்டணத்திலான சேவைகளை வழங்க ரயில்வே துறை தயாராக இருப்பதாக கூறினார்

அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொண்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களைக் கண்டுபிடித்து அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்க அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தான் அதிகம் பேர் குணமடைந்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது

இந்தியா சீனா எல்லையில் பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் ராணுவ தலைமைத் தளப்தி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே லடாக் சென்றுள்ளார்

இந்திய வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களது ஆயத்த நிலை பற்றிக் கேட்டறிந்ததுடன் பாங்கோங் சோ சூசுல் பகுதியில் சீன படைக் குவிப்பை முறியடிக்கத் தேவையான அளவிற்கு இந்தியப் படைகளை கூடுதலாக அனுப்பி வைப்பது குறித்தும் ராணுவ அதிகாரிகளுடன் அவர் மேற்கொண்டதாக ஆலோசனை தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானப்படை தலைமைத் தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்

பதாரியாவும் சீனாவை ஒட்டிய அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்குட்பட்ட எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள விமானப்படை தளங்களைப் பார்வையிட்டு விமானப்படையின் ஆயத்த நிலையை ஆய்வு செய்துள்ளார்

சிங் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் மத்திய மாநில அரசுகளின் வரி வருவாய் ஜி

இழப்பீடு வருவாய் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நிதிக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனைக்குழு உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளதாக நித்தி ஆயோக் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கோவிட் ஊரடங்கு காரணமாக முடங்கிக் கிடந்த இந்தப் பணிகள் தற்போது வேகமடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இந்தியாவில் முகநூல் செயல்பாடுகள் பாரபட்சமற்ற முறையில் இருந்து வருவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஃபேஸ்புக் நிறுவனம் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க் கட்சியினர் வெளியிடும் பதிவுகளை நீக்கிவிட்டதாகவும் தரப்பினர் எதிர்க்கட்சியினர் மீது குற்றம்சுமத்தி வெளியிடும் பதிவுகளை நீக்காமல் ஆளும்கட்சிக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியிருந்தார் இது தொடர்பாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்திய பொறுப்பு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கக்கோரி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே

வேணுகோபால் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரி மார்க் ஜுகர்பெர்கிற்கு கடிதம் எழுதியிருந்தார் இதேபோன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு முகநூலில் வெளியிடப்பட்ட அவதூறான பதிவுகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேட்டு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஃபேஸ்புக் நிறுவனம் சார்பில் விளக்கமளித்துள்ள அந்நிறுவனத்தின் பொதுக் கொள்கை மற்றும் பாதுகாப்புப் பிரிவு இயக்குனர் திரு நீல் பாட்ஸ் இந்தப் புகார்களை மிகக் கடுமையானதாக எடுத்துக் கொள்வதாகவும் பாரபட்சமற்ற முறையில் செயல்படுவதுடன் உயர்ந்தபட்ச உணர்வுடன் செயல்படுவோம் என்றும் உறுதியளித்துள்ளார்